பிரதமர் திரு நரேந்திரமோடி மத்திய பிரதேச மாநிலத்தில் வேளாண் மாநாட்டின் ஒருபகுதியாக விவசாயிகளுடன் இன்று காணொலிமூலம் கலந்துரையாடுகிறார்

தமிழகத்தில் மினி கிளினிக் மூலம் ஏழை எளிய மக்களின் மருத்துவ தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு

அடிலெய்டில் இந்தியாவிற்கு எதிரான முதலாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் தனது முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா இந்திய பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் திணறி வருகிறது

நரேந்திரமோடி மத்திய பிரதேச மாநிலத்தில் வேளாண் மாநாட்டின் ஒருபகுதியாக விவசாயிகளுடன் இன்று காணொலிமூலம் கலந்துரையாடுகிறார்

இம்மாநாட்டின் போது புதிய வேளாண் சட்டங்களில் உள்ள பயன்கள் குறித்து விவசாயிகளிடம் எடுத்துரைக்கப்படும் மேலும் இந்நிகழ்ச்சியின்போது நடப்பாண்டு கரீப் பயிர்கள் இழப்பீட்டு நிவாரணத்தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுகிறது

பல்வேறு வேளாண் மேம்பாட்டு திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டப்படுகிறது மாவட்டம் வட்டம் கிராம பஞ்சாயத்துக்களில் இந்த மாநாடு நடைபெறும் போது தனிநபர் இடைவெளி கண்டிப்பாக பின்பற்றப்படுவதோடு அனைவரும் முக கவசம் அணிய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது இதனிடையே வேளாண் அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் விவசாயிகளுக்கு எழுதிய கடிதத்தில் வேளாண் சமூகத்தினாின் நலனை கருத்தில்கொண்டே புதிய வேளாண் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார்

இதன்மூலம் விவசாயிகள் பயன்பெற தொடங்கியிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் குறைந்தபட்ச ஆதரவு விலை நடைமுறைகளும் மண்டி முறை செயல்பாடுகளும் தொடரும் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்

சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் கட்டப்படும் மேம்பாலங்கள் விரைவில் திறக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

கொங்கனாபுரம் எட்டிக்குட்டைமேடு பகுதியில் நாளை மினி கிளினிக்கை திறந்துவைக்கும் முதலமைச்சர் நாளை மறுநாள் சென்னை திரும்புகிறார்

பொதுமக்களுக்கு அவர்கள் வசிக்கும் இடத்திலேயே மருத்துவ சேவையை வழங்கும் வகையில் குறிப்பிட்ட தூர இடைவெளியில் இந்த கிளினிக் ஏற்படுத்தப்படும் என்றார் காப்பிணி பெண்கள் தாய்மார்களுக்கு சத்துணவு பெட்டகம் நலத்திட்ட உதவிகளையும் அமைச்சர் வழங்கினார்

கலந்துகொண்டனர்